காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கி விட்டதாக மத்திய நீர்வளத் துறை இணையமைச்சா் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார்

மேகாலயாவின் புதிய முதலமைச்சராக பிஜேபி யின் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சித் தலைவர் திரு கான்ராட் சங்மா நாளை பதவியேற்கிறார்

வகுப்பிற்கான பொதுத்தோ்வுகள் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நான்கு வார இடைவெளிக்குப் பின்ன் இன்று தொடங்குகிறது

தொடங்க உள்ள இரண்டாவது அமர்வில் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு இன்று வெளிநாட்டிற்கு தப்பியோடும் நபர்களின் சொத்துக்களை முடக்க வகைசெய்யும் மசோகா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படாமல் உள்ள முத்தலாக் தடை மசோதா ஒ பி சி ஆணையத்திற்கு சட்டரீதியில் அங்கீகாரம் அளிக்கும் மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற அரசு முனைப்பு காட்டி வருகிறது எதிர்க்கட்சிகள் தரப்பில் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி விவகாரம் எழுப்பப்படும் என தெரிகிறது மாநிலங்களவையில் இதுபற்றி விவாதிக்க எதிர்க்கட்சித் துணைத்தலைவர் திரு ஆனந்த் சா்மா நோட்டீஸ் அளித்துள்ளார் வங்கி மோசுடி விவகாரம் குறித்து பிரதம் திரு நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரும் என திரு ஆனந்த் சா்மா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்படுவது குறித்து முடிவெடுக்க எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பிரச்சிளையை தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்குகிறது முதல் நாளான இன்று மாவட்ட ஆட்சியா்கள் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் ஒருங்கிணைந்த கூட்டமும் இரண்டாம் நாளில் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டமும் மூன்றாம் நாளில் காவல்துறை அதிகாரிகள் கூட்டமும் நடைபெற உள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள முக்கிய பிரச்சினைகள் சட்டம் ஒழுங்கு விவகாரம் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களின் முன்னேற்றம் ஆகியவை பற்றி இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது ஆண்டுதோறும் நடைபெற வேண்டிய இந்த மாநாடு ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது நடைபெறுகிறது

சென்ளை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆறு வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தாா்

மேலாண்மை வாரியம் அமைக்கும் விஷயம் குறித்து மாறுப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் இதனைத் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள திரிபுரா நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களில் இந்த வாரத்தில் புதிய அரசுகள் பொறுப்பேற்கும் என எதிர்ப்பார்க்கப்படுகிறது மேகாலயாவில் பிஜேபி யின் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சித்தலைவா் திரு கான்ராட் சங்மா புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ளார்

நாகாலாந்தில் என் டி பி பி பிஜேபி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு நிஃப்யூ ரியோ உரிமை கோரியுள்ளார்

ஐக்கிய ஜனதா தள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மற்றும் சுயேட்சை எம் எல் ஏ ஒருவரின் ஆதரவுடன் நாகாலாந்தில் கூட்டணி ஆட்சி அமையவுள்ளது திரிபுராவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ள பிஜேபி முதலமைச்சா் யாா் என்பதை நாளை முடிவு செய்கிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக கட்சி மாநிலத் தலைவா் திரு பிப்லப் குமாா் தேவ் தெரிவித்துள்ளாா் இதற்கிடையே திரிபுரா முதலமைச்சர் திரு மானிக் சர்க்கார் நேற்று ஆளுநர் திரு தத்தகட்டா ராயிடம் தமது பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் அதிவிரைவாக வளரும் பொருளாதார நாடு என்ற பெருமையை இந்தியா வரும் தசம ஆண்டுகளில் திரும்பப் பெறும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியுள்ளார்

இன்றைய பொருளாதாரத்தை சந்தைகளே நிர்ணயிக்கின்றன என்று கூறிய அவர் இந்த அணுகுமுறை மேலும் வலுப்பெறும் என்று தெரிவித்தாா் மனித ஆற்றல் நிறைந்த மாநிலமாக ஜம்மு கஷ்மீர் திகழ்கிறது என்று கூறிய அவர் மாநிலத்தில் உள்ள இளைஞா்கள் தங்களது திறனை மேம்படுத்திக் கொண்டு எதிா்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத்தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன

சென்னையில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதற்காள அழுத்தத்தை அனைத்துக் கட்சிகளும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அனைத்து துறையிலும் மகளிர் முன்னேற்றம் பெற்றுவரும் நிலையில் மகளிர் மசோதா நிறைவேற இதுவே சரியான தருணம் என்று திரு ஸ்டாலின் கூறினார் உயர்கல்வி சதவீதத்தில் தருமபுரி மாவட்டம் உயர்ந்து வருவதாக மாநில உயர்கல்வித் துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளாா்

இதுபற்றி எமது செய்தியாளர் கூறுகையில்

இருஅணிகளும் தலா ஒரு கோல் போட்டன நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா தரவரிசைப் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாடுகிறது மெக்சிகோவில் குவாடலஜாரா நகரில் நடைபெறும் ஐ எஸ் எஸ் எப் உலகக்கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்திய வீரர் சாசர் ரிஸ்வி தங்கப்பதக்கம் வென்று உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார்